உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டுமென பிரதமர் திரு

துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார்

ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுரு வை இன்று எதிர்கொள்கிறது

திருச்சி பிஷப்ஹீபர் கல்லூரி மாணவர் தர்மசாஸ்தா காரைக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டுநலப்பணித்திட்ட அலுவலர் திரு

லோகநாதன் ஆகியோர் இதில் அடங்குவர் இந்நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரன் ரிஜுஜு புதுதில்லி விஞ்ஞான் பவனிலிருந்து பங்கேற்றுள்ளார்

நரேந்திரமோடி பிட் இந்தியா இயக்கத்தின் முதலாமாண்டு நிறைவை ஒட்டி ஊட்டச்சத்து நலவாழ்வு குறித்து விளையாட்டு வீரர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் உள்ளிட்ட பிரபலங்களுடன் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடினார் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மிலின் சோமன் தேவேந்திர ஜஜாரியா ஊட்டச்சத்து நிபுணர் ருஜூதா திவேகர் உள்ளிட்டோர் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்

இந்நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் விவசாயிகளின் நலன் கருதியே சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகக் கூறினார் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் அரசு எவ்வித மாற்றமும் செய்யவில்லை என்றும் இந்த சட்டத் திருத்தங்களின் மூலம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் இந்த மசோதாவிற்கு தமிழக அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும் கூறினார்

ஈரோடு மாவட்டம் பவானியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசின் வழிமுறைகளை பின்பற்றி தற்காத்துக் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி ஆட்சித்தலைவர் திரு சிவராசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

ஜெயசந்திர பானுரெட்டி இன்று தொடங்கி வைத்தார்

பெஞ்சமின் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் சுயஉதவிக்குழு உள்ளிட்ட பயனாளிகளுக்கு பல்வேறு கடனுதவிகளையும் அமைச்சர் வழங்கினார்

தகுதியுடையோர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா தெரிவித்துள்ளார்

நாயர் தெரிவித்துள்ளார்